ஆலோசனை மேற்கொள்கிறார்

நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிகளை மீண்டும் திறப்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செயிதியாளர் தெரிவிக்கிறார் தொலைக்காட்சி வழி கல்வி சேவையையும் முதலமைச்சா் இன்று தொடங்கி வைக்கவுள்ளாா்

புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக எழுப்பப்படும் அச்சங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த கருத்தினை தமது டுவிட்டர் பக்கத்தில் தமிழில் பதிவு செய்துள்ளார்

இந்த நோய் தொற்றுக்காக சிகிச்சை வழங்கும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டண விவரத்தை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் சென்னையில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்த தனியார் மருத்துவமனையின் அங்கீகாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியா திட்டத்தின் கீழ் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ஆயூர்வேத மருந்துகள் வழங்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்ச் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் ஆரம்ப கசகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவ மனைகளிலும் நாக்கோவில் ஆயூர்வேத மருத்துவக் கல்லூரியிலும் இந்த மருந்துகள் விலையின்றி வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்

அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களுடன் அமைச்சா் ஆலோசனை மேற்கொண்டாா் அங்குள்ள நோயாளிகளுடனும் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்துரையாடினார்

விரைவில் குண்டைய வேண்டுமென்று பிரா்த்தனை செய்வதாகவும் முதலமைச்சர் ஆளுநரிடம் தெரிவித்தாா்

இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் மிகக் குறைவாகவே உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இது தொடர்பாக பொது சுகாதார துறையின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் கர்க் மாநில அரசுகளின் முதன்மை சுகாதார செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் காணொலி அழைப்பின் மூலம் உரையாடுவதற்கு இது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொபைல் போன் பயன்பாட்டிற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக நோயாளிகள் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுளது

இத்தகைய பயணிகளுக்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

இந்த நடைமுறை வரும் எட்டாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காதி கிராம தொழில் வாரியத்தின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காதி அன்பத்தி சுயசா்பு இயக்கம் என்ற இந்த திட்டத்தின் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் பங்களிப்புடன் அக்பத்தி உற்பத்தி செய்யும் வகையில் காதி கிராம தொழில் வாரியம் இந்த திட்டத்தை செயல்படுத்தவுள்ளது

இதனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது

இதில் தொழில் துறையின் வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்

இதன் காரணமாக ஊரகப்பகுதிகள் அனைத்தும் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத பகுதியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது

மாணவர்கள் உரிய சுகாதார நெறிமுறைகளுடன் புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகங்களை விநியோகம் செய்யுமாறு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வுபகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை இன்று இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி ஒன்பது மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த நோய் தொற்று நீண்ட காலம் நீடித்திருக்க வாய்ப்பு உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது ச்கோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தவைலா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் லே விமான நிலைத்தில் பாதுகாப்புப் பணிகளை மத்திய தொழிலக பாதுகாப்புப்படையினர் நாளை மறுநாள் முதல் மேற்கொள்கின்றனர் கேரளா தங்கக்கடத்தல் வழக்கு தொடர்பாக மேலும் ஆறு பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளன்

மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே சுட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து நேற்று மும்பையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டாா் ராஜஸ்தானில் வெட்டுக்கிளி பிரச்சினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்ற அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் கூறியுள்ளார்

நேற்று காணொலி கட்சி வாயிலாக நடைபெற்ற ஐ பி எல் நீர்வாகக்குழுவிள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்திய நேரப்படி பிற்பகல் போட்டிகள் மூன்றரை மணிக்கும் இரவு நேர போட்டிகள் இரவு ஏழரை மணிக்கும் தெடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளும் ஐக்கிய அரசு எமிரேட்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணிக்கான பயிற்சி முகாம் பெங்களூருவில் நாளை தெடங்குகிறது